தமிழகத்தில் இம்மாதத்திற்கான அத்தியாவசியப் பொருட்களும் நியாயவிலைக் கடைகளில் விலையின்றி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது

வருவதாக போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு எம்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

மருத்துவமனைகளில் பிளாஸ்மா சிகிச்சை அளிக்கப்படுகிறது

தமிழகத்தில் இம்மாதத்திற்கான அத்தியாவசியப் பொருட்களும் நியாயவிலைக் கடைகளில் விலையின்றி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது இம்மாத இறுதிவரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த அறிவிப்பை அரசு வெளியிட்டுள்ளது

தொற்று ஏற்படாத வண்ணம் இந்த அத்தியாவசியப் பொருட்கள் பாதுகாப்பாக நோய்த் அளைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாளை மறுநாள் முதல் வியாழக்கிழமை வரை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடுகளிலேயே டோக்கள் வழங்கப்படும் என்று அரசு கூறியுள்ளது

பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியைக் கடைபிடித்தும் தங்களுக்குரிய பொருட்களை நியாய விலைக்கடைகளிலிருந்து பெற்றுச் செல்லுமாறு அரசின் செய்திக் குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

இதனையடுத்து

ககுமாறன் உயிரிழந்ததற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் செய்து தர மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார் பேரிடர் நோய்த் தொற்றுக் காலத்தில் கடமை தவறாமல் பணியாற்றிய டாக்டர் ககுமாறன் குடும்பத்திற்கு அரசு அறிவித்தபடி நிவாரணம் வழங்கவும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதி அடிப்படையில் அரசுப்பணி வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்

சுகுமாறள் மறைவிற்கு திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உட்பட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்நோய் தொற்றுக்காக அளிக்கப்படும் சிகிச்சையால் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லாமல் திண்டுக்கல் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக கூறினார் தற்போதைய சூழலில் தேவையில்லாமல் வீட்டை விட்டு பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்றும் வெளியே வரவேண்டிய தேவை ஏற்பட்டால் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பொது இடங்களில் தனிமனித இடைவெளியை பராமரிப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும் கபகர குடிநீரை பருகுவதோடு அரசு தெரிவிக்கும் வழிமுறைகளை தவறாது கடைபிடிக்குமாறும் அவர் கூறினார்

ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் இந்நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சித்தா ஆயுர்வேத மருத்துவ முறைகளாலும் குணமடைவதால் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த சிகிச்சை முறையும் மாநிலத்தில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

க ஸ்டாவின் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் முன்களப் பணியாளர்கள் எவரும் இனி உயிரிழந்துவிடாமல் இருக்க உரிய மருத்துவ பாதுகாப்பு உபகரணங்களை மாநில அரசு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கிராமப் புறங்களில் நோய்த் தொற்றுப் பரவலை தடுக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மதுரை மாநகராட்சிப் பகுதியில் யாருக்கேனும் காய்ச்சல் அதீத உடல்வலி சளி இருமல் இதில் ஏதேனும் ஒரு அறிகுறி இருந்தால் உடனடியாக தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு மாநகராட்சி ஆணையர் திரு விசாகன் கேட்டுக் கொண்டுள்ளார் தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் வீட்டைவிட்டு வெளியில் செல்வதை தவிர்த்து நோய்த் தொற்று பரவுவதை தடுக்க முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார்

மாநகராட்சியின் சார்பில் நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் நடமாடும் வாகனங்கள் மூலமாக நாள்தோறும் நடத்தப்படும் காய்ச்சல் முகாமிற்குச் சென்று பயனடையுமாறும் ஆணையர் கூறியுள்ளார் சென்னையில் நோய்த் தொற்றைத் தடுக்கும் விழிப்புணர்வுப் பணியிலும் காவல்துறையினர் ஈடுபடுவார்கள் என்று மாநகர காவல்துறை ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

இந்த வழக்கில் முக்கிய சாட்சியான சாத்தான்குளம் காவல்நிலைய தலைமைக் காவலர் ரேவதியிடம் முன்னதாக தூத்துக்குடியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் சிபிசிஐடி தலைவர் திரு சங்கர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு விஜயகுமார் ஆகியோர் விசாரணை நடத்தினர் சாத்தான்குளம் காவல்நிலைய காவலர் மகாராஜனிடமும் சிபிசிஐடி அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர்

நோய்த் தொற்று உள்ள காலத்தில் இத்தேர்வை ஒத்தி வைக்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இதுகுறித்து முடிவு செய்ய குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்தது அந்தக் குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த தேர்வுகள் தள்ளிவைக்கப்படுவதாக மத்திய அரசு நேற்று அறிவித்தது

இ

மாணவர்களின் பாதுகாப்பைக் கருதியும் தரமான கல்வியை உறுதிப்படுத்தவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார்

ரூபாய் மதிப்புள்ள கடன்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன

இதன்படி வங்கிகள் தொடர்ந்து கடன் வழங்கி வருகின்றன பாரத ஸ்டேட் வங்கி பரோடா வங்கி பஞ்சாப் தேசிய வங்கி கனரா வங்கி ஆகிய பொதத்துறை வங்கிகளும் எச்டிஎஃப்சி தனியார் வங்கியும் அதிக கடன்களை வழங்கியுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது

தூத்துக்குடி விமான நிலையத்தில் நேற்று முதல் இரவு நேர விமான போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது

தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து இரவு நேரத்தில் விமானங்களை இயக்க கடந்த வாரம் இந்திய விமானப் போக்குவரத்து ஆணையம் அனுமதி அளித்திருந்தது

வந்தேபாரத் இயக்கத்தின்கீழ்

ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் நிர்வாகிகளுடன் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார் தலைநகர் தில்லி மற்றும் ராஜஸ்தான் மாநிலம் ஆல்வார் மாவட்டத்தில் நேற்றிரவு லேசான நில அதிர்வு உணரப்பட்டது

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்